மாநில மொழி பத்திரிக்கைகள் தேசிய மொழிகளை மேம்படுத்தி கிராமங்களின் வளத்திற்கு வழிவகுப்பதால் அவற்றின் வளர்ச்சியில் கவனம் செவுத்த வேன்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் டெங்கு காய்ச்சலால் மாநிலத்தில் உயிரிழப்பு இல்லாத நிலை தொடர அரசு சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ள வசதியாக பள்ளிக்கல்வி தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் உலக வலு தூக்குதல் சேம்பியன் போட்டிகளில் இந்தியாவின் சுரேந்தர் சிங் மூன்று உலக சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார்

இந்த அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை வெளியிட்டுள்ள பட்ஜெட் தொடர்பான சுற்றறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

தேசிய மின்னு மதிப்பீட்டு மையத்தை புதுதில்லியில் இன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைக்கிறார் இந்த எமயம் வரி செலுத்துவோருக்கு சிறந்த சேவை வரிசெலுத்துவோர் குறை தீர்ப்பை விரைவுபடுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு செயல்படும் வர்த்தகம் புரிதலில் எளிமையை மேம்படுத்துவதற்கும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கும் என இந்த மையம் உருவாக்கப்படுவதாக வருமான வரித் துறை செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது வரி மதிப்பீடு நடைமுறையில் மேலும் திறம் வெளிப்படைத் தன்மை பொறுப்பேற்கும் தன்மை ஆகியவற்றை கொண்டு வர உதவும் என்று அது கூறுகிறது வரி செலுத்துவோர் வரி சம்பந்தப்பட்ட விதிகளை கடைபிடிப்பதில் எளிமையை கொண்டு வருவதற்கென மத்திய நேரடி வரிகள் வாரியம் இந்த புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது ஜம்மு கஷ்மீரில் நிலைமை இயல்பாக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியிருக்கிறார்

ஜம்மு கஷ்மீரில் ஊடகங்கள் மீது எவ்வித கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் பள்ளத்தாக்கு பகுதியில் எவ்வித இடையூறுமின்றி அனைத்து செய்தித்தாள்களும் வெளிவருகின்றன என்று கூறினார் மண்டலத்தின் எந்தப்பகுதிக்கும் செய்தியாளர்கள் சென்று அங்குள்ள நிலைமையை நேரில் கண்டறியலாம் என்று அமைச்சர் தெரிவித்தார் பள்ளத்தாக்கு பகுதியில் மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவதாக சர்வதேச ஊடகங்களில் வந்துள்ள செய்திகளை திரு ஜவடேகர் நிராகரித்தார் மாநில மொழி பத்திரிக்கைகள் வளர்ச்சி மிகவும் அவசியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் கட்டாக்கில் ஒரிய மொழி செய்தித்தாள் ஒன்றின் நூற்றாண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அவர் பேசினார் மாநில மொழி பத்திரிக்கைகள் தேசிய மொழிகளை மேம்படுத்தி கிராமப் பகுதிகளின் வளத்திற்கு வழிவகுக்கின்றன என்று கூறினார் மேலும் இந்தப் பத்திரிக்கைகள் மக்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்திய மொழிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தி அவர் தாய்மொழியை கற்றறிந்த பிறகுதான் இதர மொழிகளை நாம் கற்க இயலும் என்று அவர் கூறினார் ஊடகங்கள் சுயேச்சையாகவும் நியாயமாகவும் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் அதேசமயம் அவை கட்டுப்பாட்டுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரப் பேரணிகள் நான்கில் பங்கேற்று உரையாற்றுகிறார்

அதற்கு அடுத்த நாள் பிரதமர் தாத்ரி தானேசர்

மகா அஷ்டமி எனப்படும் தர்காஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்த நாளில் குமாரிபூஜை மற்றும் சாந்தி பூஜைகள் நடைபெற்றன மேற்குவங்கத்தில் தர்கா பூஸஜயின் ஒரு பகுதியாக மகா அஷ்டமி தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அஸ்ஸாம் திரிபுரா மாநிலங்களிலும் மகா அஷ்டமி கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோதி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் தமிழ்நாட்டில் இன்று ஆயுத பூஜையும் நாளை விஜயதசமியும் கொண்டாடப்படுகிறது இவற்றை முன்னிட்டு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மக்களுக்கு வாழ்ததுத் தெரிவித்துள்ளனர் சென்னை தர்மபுரி விழுப்புரம் பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் அதற்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநில சுகாதாரத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

டெங்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் தோல்வி என்ற நிலையே இல்லை என்றும் டெங்கு காய்ச்சலால் மாநிலத்தில் உயிரிழப்பு இல்லாத நிலை தொடர அரசு சிறப்பான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக கூறினார் பின்னர் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைவு என்று கூறினார்

கூடுதலாக மருத்துவர்களை நியமனம் செய்திருக்கிறோம் செவிலியர் நியமனம் செப்திருக்கிறோம் வெல் எக்யூப்டா வார்டு வச்சிருக்கோம்

செங்கோட்டையன் கூறியிருக்கிறார் கிருஷ்ணகிரியில் நேற்று சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றுப் பேசிய அவர் இதைத் தெரிவித்தார்

தமிழகத்தில் தமிழைப் பாதுகாக்கவும் பயிற்றுவிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் இந்த நூலை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் பெற்றுக்கொண்டார் இருவரிச் செய்திகள் தனக்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்தும் வரை அமெரிக்காவுடன் அனு ஆயுத பேச்சுக்களைத் தொடர விரும்பவில்லை என்று வடகொரியா தெரிவித்துள்ளது இங்கிலாந்து பிரதமர் பிரிக்ஸிட் விஷயத்தில் தனது கருத்துக்களை மாற்றியமைக்க வேண்டுமென்று ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் அவரிடம் வலியுறுத்தியுள்ளனர் அமெரிக்க அதிபர் டோனால்டு ட்ரம்ப் தனது அரசியல் எதிரி குறித்து ஆய்வு மேற்கொள்ளுமாறு உக்ரைன் அதிபரை கேட்டுக்கொண்டதாக கூறப்படும் விஷயத்தில் சாட்சியம் கூற இரண்டாவது நபர் முன்வந்துள்ளார் அலங்கார அறுவை சிகிச்சை மூலம் தோற்றத்தை முற்றிலும் மாற்றிய இன்ஸ்டாகிராம் ஊடக பிரமுகர் ஈரானில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு மற்றும் எஃகுத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மங்கோலியாவில் இரண்டு நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார்

மும்பையில் ஆரே குடியிருப்பில் மெட்ரோ ரயில் தளம் அமைப்பதற்காக மரங்களை வெட்டும் மகாராஷ்ட்டிர மாநில அரசின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்களை விசாரிக்க சிறப்பு அமர்வை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது

ஜம்மு கஷ்மீரில் மேலும் பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்ய பாகிஸ்தான் முயற்சி செய்வதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு தில்பக் சிங் கூறியுள்ளார்

மற்றொரு இந்திய வீரர் முகேஷ் சிங் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப் பதக்கத்தை பெற்றுத்தந்தார்

ஒற்றையர் போட்டிகள் இன்று நடைபெறவுள்ளன